மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய மேலும் ஒரு பட்டியலை பிஜேபியும் காங்கிரஸூம் வெளியிட்டுள்ளன

கோலன் மலைப் பகுதி விவகாரத்தில் இஸ்ரேலின் இறையாண்மையை அங்கீகரிக்கும் பிரகடனத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார்

மலேஷியாவில் நடைபெற்றுவரும் அஸ்வான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று மலேஷியாவை எதிர்கொள்கிறது

தொகுதிகளில் போட்டியிட தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு இந்த எடுத்துக்கொள்ளப்படுகின்றன

உத்தரபிரதேசத்தில் வேட்பு மனு தாக்கல் கடைசி நாளான நேற்று பல்வேறு அரசியல் கட்சியினர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் மதுரா தொகுதியில் திருமதி ஹேமாமாலினி வேட்பு மனு தாக்கல் செய்தார் மகாராஷ்டிராவில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார்

மத்திய இணை அமைச்சர் திரு ஹன்ஸ்ராஜ் அஹீர் சந்திராபூர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்தார்

முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன

இதில் உத்தரபிரதேசம் அசாம் ஆகிய மாநிலங்களிலிருந்து தலா ஒரு வேட்பாளர் பெயரும் கர்நாடக மாநிலத்திலிருந்து போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களின் பெயரும் இடம்பெற்றுள்ளன புத்தில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி தேர்தல் குழு கூட்டத்திற்கு பின்னர் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டது இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்சித்தலைவர் திரு அமித் ஷா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் ஒரு வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது இதில் சத்திஷ்கர் மற்றும் கோவா மாநிலங்களிலிருந்து போட்டியிடும் தலா இரண்டு வேட்பாளர்களின் பெயர்களும் டாமன் டையூவிவிருந்து போட்டியிடும் ஒரு வேட்பாளரின் பெயரும் இடம்பெற்றுள்ளன அசாமில் மக்களவை தேர்தலின்போது கருப்பு பண புழக்கத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு முகேஷ் சாஹூ கூறியுள்ளார் அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்திருந்த விவாத நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும்படையினர் தீவிர சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் சி விஜில் செயலியை பயன்படுத்தி பொதுமக்கள் குறைகளையும் புகார்களையும் தெரிவிக்கலாம் என்று கூறினார் சுமாஜ்வாதி கட்சியின் மூத்தத் தலைவர் திரு முவாயம் சிங் யாதவ் கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பிரதீக் யாதவ் ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ததாக தொடரப்பட்ட வழக்கு குறித்த புலன் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சீபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு தீபக் குப்தா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் வழக்கின் தற்போதைய நிலை குறித்து இரண்டு வாரங்களுக்குள் இந்த அறிக்கையய தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறினர்

வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது ரிசர்வ் வங்கியின் ஆளுநரே இந்த நிறுவனத்தின தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார் கோலன் மலைப் பகுதி விவகாரத்தில் இஸ்ரேலின் இறையான்மையை அங்கீகரிக்கும் பிரகடனத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்ஜமின் நேத்தன்யாகூவுடன் பேச்க நடத்திய அவர் தமது நாட்டை தற்காத்துக் கொள்வதற்கான அனைத்து உரிமைகளும் இஸ்ரேலுக்கு உண்டு என்றார் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் ஏராளமான சவால்களை சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

எனினும் இதை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்கவில்லை தற்போது அமெரிக்கா இதை அங்கீகரித்துள்ளது வரவாற்று சிறப்பு வாய்ந்தது என்றும இதன் மூலம் கோலன் மலைப்பகுதி நிரந்தரமாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வழி ஏற்படும் என்றும் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்ஜமின் நேத்தன் யாகூ தெரிவித்தார்

நடைபெறும் மற்ற இரு போட்டிகளில் ஜப்பான் அணி கனடாவுடனும் போலந்து இன்று தென்கொரியாவுடனும் மோதுகின்றன

மலேசிய அணி அதிக புள்ளிகளை பெற்று முதலிடத்திலும் தென்கொரியா இரண்டாவது இடத்திலும் உள்ளன

விஷாலி கும்மாடி சாய் உதேஜிதா ராவ் சுக்கா ஆகியோரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்கின்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த்

ஆட்வர் இரட்டையர் பிரிவில் மனுஅட்ரி சுமித் ரெட்டி இணையும் அர்ஜூன் ரான்சந்திரன் ஸ்லோக் இணையும் பங்கேற்கின்றன மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வின் பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் மேக்னா ஜக்கம்புடி பூர்விஷா இணையும் இந்த போட்டியில் விளையாடுகின்றன